மகாராஷ்ட்ரா ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரம் இறுதிகட்டத்தை எட்டியுள்ளது

அரசு அறிவித்துள்ளது

எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் வாவ்மார்ட் நிறுவனத்தின் ஃபிலிப்காட் மற்றம் அமேசான் ஆகிய ஆன்லைன் வர்த்தக நிறுவனங்கள் தள்ளுபடி விலையில் பொருட்களை நிர்ணயம் விற்பனை செய்வது குறித்து விசாரணை நடத்தப்படுவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆன்லைன் நிறுவனங்கள் அதிகப்படியான தள்ளுபடிகளை வழங்கி சில்லறை விற்பனைக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்வது குறித்து அவர்களிடம் கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஆன்லைன் வர்த்தகம் என்பது விற்பனையாளர்களையும் நுகர்வோரையும் இணைக்கும் ஒரு பாலமாக இருக்க வேண்டும் சுட்டத்தை மீறுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார் அகில இந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பினர் சமீபத்தில் இதுகுறித்து வர்த்தக அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருந்தனர் அதில் குறிப்பாக அமேசான் மற்றும் பிலிப்காட் நிறுவனங்கள் போட்டி போட்டுக்கொண்டு வழங்கும் தள்ளுபடிகள் குறித்து கேள்வி எழுப்பியிருந்தனர்

பிஜேபி காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவாகள் தீவிர வாக்குசேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் மகாராஷ்டிராவில் பிரதமரும் மூத்த பிஜேபி தலைவருமான திரு நரேந்திரமோடி பிரசாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வலுவான ஒன்றிணைந்த இந்தியாவை உருவாக்க பாடுபடுவதாகவும் சத்ரபதி சிவாஜி அவர் காட்டிய வழியில் வளர்ச்சிப்பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார்

மகாராஷ்ட்ர மாநிலத்தில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை ஆளும் பிஜேபி சிவசேனா அரசு நிறைவேற்றி வருவதாக அப்போது அவர் தெரிவித்தார் முன்னதாக புனேவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்திலும் பிரதமர் திரு மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார் ஹாரியனா மாநிலத்தில் பவானிகேரா மகேந்திரகர் தோஸ்ஹம் உள்ளிட்ட தொகுதிகளில் வாக்குச்சேகரிப்பில் ஈடுபட்ட பிஜேபி மூத்த தலைவர் திரு ராஜ்நாத்சிங் காஷ்மீர் பிரச்சனையை காங்கிரஸ் கட்சி சர்வதேச பிரச்சனையாக்க முயற்சி செய்வதாக குற்றம் சாட்டினார் காங்கிரஸ் கட்சியின் திரு ஜோதீர் ஆதித்ப சிந்தியா அக்கட்சியின் வேட்பாளருக்கு ஆதரவாக பல்வேறு பேரணிகளில் பங்கேற்றார்

பல கோடி ரூபாய் மோசடி வழக்கில் மும்பை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட திரு கர்ஜித் சிங் கூடுதல் தலைமை பெருநகர குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி எஸ் ஜி வஷக் முன்பு ஆஐர்படுத்தப்பட்டார் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பல்வேறு முறைகேடுகளில் அவர் ஈடுபட்டுள்ளதாக விசாரணை அதிகாரி தெரிவித்துள்ளார்

கர்த்தார்பூர் சாகிப் குர்த்வாராவிற்கு வரும் இந்திய பக்தர்களுக்கு சேவை கட்டணம் வசூலிக்க பாகிஸ்தான் திட்டமிட்டுள்ளதாகவும் இதுதவிர மற்ற அனைத்து விஷயங்களிலும் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஒப்பந்தங்கள் நிறைவேறியுள்ளதாகவும் வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரவீஸ்குமார் தெரிவித்துள்ளார்

இருநாட்டு மக்களிடையே நல்லுறவை ஏற்படுத்துவதற்கு இது உதவும் என்று அவர் தெரிவித்தார்

சென்னையிலிருந்து இவங்கை யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்திற்கு செல்லும் விமான சேவை நேற்று தொடங்கியது இதற்கு இலங்கை பிரதமர் திரு ரனில் விக்ரமசிங்கே இந்திய அரசுக்கும் பிரதமர் திரு மோடிக்கும் நன்றி தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் விமான நிலையத்தில் நடைபெற்ற விழாவில் பேசிய அவர் வெளியுறவுத்துறை மற்றும் பயணிகள் விமானப்போக்குவரத்து துறை இந்திய துதரகத்துடன் இணைந்து இந்த திட்டத்தை நிறைவேற்றியதற்கு பாராட்டு தெரிவித்தார் போரினால் பாதிக்கப்பட்ட யாழ்ப்பாணம் மற்றும் வடக்கு பகுதிகளின் வளர்ச்சிக்காக இந்தியா உதவி செய்து வருவதை அவர் வெகுவாக பாராட்டினார் முன்னதாக சென்னையிலிருந்து வந்த அலையன்ஸ் ஏர் விமானத்தை யாழ்ப்பாண விமான நிலையத்தில் இலங்கை அதிபர் திரு எமத்ரி பால சிறிசேனா பிரதமர் திரு ரனில் விக்ரமசிங்கே ஆகியோர் வரவேற்றனர் ஆந்திர மாநில அரசுப் பணிகளில் சேர்பவர்களுக்கு இனி நேர்காணல் கிடையாது என்று ஆந்திர அரசு அறிவித்துள்ளது எழுத்துப்பூர்வமான தேர்வு மட்டுமே நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்தொடர்பாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஒய் எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திரப்பிரதேஷ் தேர்வு வாரியத்திற்கு உத்தரவிட்டுள்ளார் இந்தத் தேர்வு முறைகள் வெளிப்படையாகவும் எந்த வித தவறுகள் மேலும் இல்லாமல் நடத்தப்படவேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

முதல் முறையாக இந்த நடவடிக்கையை மெக்சிகோ அரசு எடுத்துள்ளது

எந்த வித ஆவணங்களும் இல்லாமல் மெக்சிகோவில் சட்டவிரோதமாக குடியேறிவயர்களின் விவரங்கள் இந்திய அதிகாரிகளின் துணையுடன் அடையாளம் காணப்பட்டது மெக்சிகோ குடியேற்றத்துறை அதிகாரிகள் பல்வேறு இடங்களில் நடத்திய சோதனையில் இவர்கள் கண்டறியப்பட்டனர்

பஞ்சாப் தேசிய வங்கியில் பல்லாயிரம் கோடி ருபாய் பணமோசடி முறைகேட்டில் ஈடுபட்ட அவர் தேடப்பட்டு வரும் குற்றவாளியாக இருந்து வருகிறார் தற்போது அவர் லண்டன் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்

சிரியாவின் வடக்கு பகுதியில் சண்டை நிறுத்தத்தை கொண்டுவருவதற்கு அமெரிக்காவும் துருக்கியும் முன் வந்துள்ளதாக அமெரிக்க துணை அதிபர் திரு மைக் பென்ஸ் தெரிவித்துள்ளார்

துருக்கி தலைநகர் அங்காராவில் நேற்று நடைபெற்ற பேச்சு வார்த்தையின்போது அமெரிக்க குடியரக துணை அதிபர் திரு பென்ஸ் மற்றும் துருக்கி அதிபர் திரு தையீப் எர்டோகன் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டது நாட்டின் பொருளாதாரம் சரிவை சந்தித்து வருவதாகவும் அதனை சரி செய்ய மத்திய அரசு உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று முன்னாள் பிரதமரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான திரு மன்மோகன்சிங் கேட்டுக்கொண்டுள்ளார் மும்பையில் நேற்று காங்கிரஸ் கட்சி சார்பில் இந்தியப் பொருளாதாரம் குறித்து விவாதிக்க நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் சில பிரச்சினைகள் இருந்ததாகவும்

ஆனால் இது நடைமுறைப்படுத்தப்பட்டவிதம் சரியல்ல என்று அவர் தெரிவித்தார்

ஜோஹர் கோப்பைக்கான ஜுனியர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது மலேசியாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் மணி ஒன்று முப்பது மணிக்கு தொடங்குகிறது இன்று நடைபெறவுள்ள இதர ஆட்டங்களில் மலேசியா ஜப்பானையும் ஆஸ்திரேலியா நியூசிலாந்தையும் எதிர்கொள்கின்றன